பொருளாதாரத்தில் நவிந்தபொதுப் பிரிவினருக்குகல்விமற்றும் வேலைவாய்ப்பில் பத்துசதவீத இடஒதுக்கீடுவழங்கும் திட்டத்தைஅமல்படுத்துவதில் குஜராத் அரசுமுதலிடம் பெற்றுள்ளது

உத்தரபிரதேசமாநிலம் பிரயாக்ராஜில் நாளைநடைபெறவுள்ளகும்பமேளாவுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் முடிவடைந்துவிட்டன

ஆப்கானிஸ்தானில் அமைதிக்கானஉடன்படிக்கைக்கு இந்தியாவும் ஐந்துமத்தியஆசியநாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன

இன்றுநள்ளிரவு முதல் இந்ததிட்டத்தின் பலன்கள் கிடைக்கும் என்றுஅதுகூறியிருக்கிறது கல்விநிறுவனங்களிலும் அரசுவேலைவாய்ப்புகளிலும் அமல்படுத்தப்படும் என்றுஅம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது இந்ததிட்டம் அமலாவதின் மூலம் மனோரீதியானசமன்பாடுஏற்படுத்தப்படும் என்றுமாநிலமுதலமைச்சர் திருவிஜய் ரூபானிவெளியிட்டஅறிக்கையில் கூறியிருக்கிறார்

உயர்க்கல்விநிறுவனங்களில் இதனிடையேநாட்டின் புதியபிரிவுகளின்படிஅடுத்தகல்வியாண்டில் ஆயிரக்கணக்கான இடங்கள் கிடைக்க இருப்பதாகமத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தெரிவிக்குள்ளார்

வரும் ஜூன் மாதம் அடுத்தக் கல்வியாண்டுக்கெனநிறுவனங்கள் திறக்கும்போதஐஐடி ஐஜஜடி என்ஜடி மத்தியபல்கலைக்கழகங்கள் போன்றஉயர்க்கல்விநிறுவனங்களில் இந்த இடஒதுக்கிட்டின் கீழ ஆயிரக்கணக்கான இடங்கள் கிடைக்கும் என்றுகூறினார் எவரதுஒடஒதுக்கீட்டிற்கும் பாதிப்பு இல்லைஎன்றும் கூடுதலாக இந்தபிரிவினருக்குபத்துசதவீதம் இட ஒதுக்கீடுசெய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் முன்னதாக இதற்கானஅரசியல் சட்டத்திருத்தத்திற்குகுடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கினார்

அந்தமான் நிக்கோபாா் நீவுகளில் பாதுகாப்பு அமைச்சா் திருமதிநிா்மலாசீதாராமன் இன்றுதரைப்படை கடற்படை விமானப்படைகளின் கூட்டுஅணிவகுப்பையும் பயிற்சியையும் இன்றுபாாவையிடுகிறாா் போர் மற்றும் இயற்கைநிகழ்வுகளிலிருந்துதப்பித்தல் கடலிலும் தரையிலும் மேற்கொள்ளப்படும் பயிற்சி கூட்டுப்பயிற்சிஆகிய மூன்றுஅம்சங்கள் இதில் இடம்பெறுகின்றன அங்குள்ளராணுவவீரர்களுடன் அமைச்சர் உரையாடுகிறார்

முப்படைவீரர்களின் பயிற்சிகேந்திரமாகஅந்தமான் நிக்கோபார் விளங்குகிறது பலநாடுகளின் கடற்படைகளும் பயன்படுத்தும் மலாக்காகடல்சந்தியில் கேந்திரமானஇடத்தில் அந்தமான் நிக்கோபார் ராணுவபயிற்சிமையம் அமைந்துள்ளது போதைமருந்துகளால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க மத்திய சமூகநீதிமற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் ஐந்துஆண்டுக்கானவரைவு செயல் திட்டத்தைவகுத்துள்ளது

போதைபழக்கத்திற்குஅடிமையாகி இருப்பவர்களைசீர்திருத்திஅவர்களுக்குகல்வி புகட்டுதல் மீண்டும் பு அந்தபழக்கத்திற்குசெல்லாமல் தடுத்தல் அவர்களுக்கும் அவர்களதுகுடும்பத்திற்குமறுவாழ்வு அளித்தல் ஆகியவை இந்தவரைவு திட்டத்தில் அடங்கும் போதைபழக்கத்தைமுன்னதாகவேதடுக்கும்வகையில் கல்வி புகட்டிவிழிப்புணா்ச்சியைஏற்படுத்திஆலோசனைமையங்கள் அவர்களுக்குசிகிச்சைஅளிப்பதுடன் மூலம் அவர்கள் மறுவாழ்வுக்கானபயிற்சியும் அளிக்க இதில் வகைசெய்யப்பட்டுள்ளது

இந்தநாளில் புனிதநீராடி கோவிலில் வழிபடுவதைபக்தர்கள் வழக்கமாககொண்டுள்ளார்கள் குஜராத் மாநிலத்தில் மகர சங்கராந்திமற்றொருவிதமானமகிழ்ச்சிவிழாவாககொண்டாடப்படுகிறது உத்தராயண் என்றுஅழைக்கப்படும் இந்தவிழாவின்போதுகாற்றாடிதிருவிழாநடப்பதுவழக்கம்

சென்னைவிமானநிலையத்தில இந்த புகைமூட்டம் காரணமாகவிமானபோக்குவரத்துதாமதமானதாகஅதிகாரிகள் தெரிவித்தார்கள் அறுவடைதிருநாளாம் பொங்கல் திருநாளுக்குமுன்னதாக இந்தபோகிபண்டிகைகொண்டாடப்படுகிறது போகிபண்டிகையின்போதுபிளாஸ்டிக் டயர் போன்றபொருட்களைளிக்கவேண்டாம் என்றுதமிழ்நாடுமாசுகட்டுப்பாட்டுவாரியம் அறிவுறுத்தியுள்ளது

வரும் வெள்ளிக்கிழமைவரை இந்ததிட்டத்தில் சேருவதற்கானவாய்ப்பு தொடரும்

இதில் சேருகிறவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்துடிஜிட்டல் மூலம் பணம் செலுத்தினால் ஒருகிராமிற்குறம்பது ரூபாய் வீதம் சலுகைவழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரபிரதேசமாநிலம் பிரயாக்ராஜில் நாளைநடைபெறவுள்ளசமயமற்றும் கலாச்சாரதிருவிழாவானகும்பமேளாவுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் முடிவடைந்துவிட்டன உலகிலேயேஅதிகமானமக்கள் ஒரே இடத்தில் கூடும் இந்தவிழா கங்கை யமுனைநதிகளில் புனிதநீராடலுடன் தொடங்குகிறது இந்தஆண்டுநடக்கும் கும்பமேளாமகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவிளங்கும் என்றுஉத்தரபிரதேசமுதலமைச்சா் திருயோகிஆதித்யநாத் கூறியிருக்கிறாா் இந்தவிழாவைஅகில இந்தியவானொலியும் தூர்தர்ஷனும் நேரடிஒலிபரப்பு செய்கின்றன இதற்கௌஅகில இந்தியவானொலிஅமைத்துள்ளஒருகிலோவாட் திறன்கொண்டபண்பலைட்ரான்மீட்டர் இன்றுமுதல் செயல்படதொடங்குகிறது

நேரடிஒலிபரப்பை யூ டியூப் மூலமாகஒளிபரப்பவும் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது கும்பமேளாசிறப்பு நிகழ்ச்சிகளைநாளைமுதல் தூர்தர்ஷன் ஒளிபரப்பும்

ஆப்கானிஸ்தானில் அமைதிக்கானஉடன்படிக்கைக்கு இந்தியாவும் ஐந்துமத்திய ஆசிய நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன உஸ்பெகிஸ்தான் தலைநகர் சாமர்கண்டில் நேறறுடந்தகூட்டத்தில் இந்தமுடிவு எடுக்கப்பட்டது மத்தியவெளியுறவு அமைச்ச் திருமதி குஷ்மாகவராஜ் ம்உஸ்பெக் வெளியுறவு அமைச்ச் அப்துல் அசிஸ் கமிலோவும் இந்தக் கூட்டத்துக்கு தலைமைவகித்தார்கள் ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சா்கள் கலந்துகொண்டாா்கள் போரினால் சீரழிந்தஆப்கானிஸ்தான் சீரமைப்புக்கு இந்தியாஉதவும் என்றுதிருமதி மற சுஷ்மாஉறுதியளித்தாா் இந்தகூட்டத்திற்குபின் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் மத்தியஆசியநாடுகளும் கூட்டத்தின் முடிவில் வெளியிட்டகூட்டறிக்கையில் பயங்கரவாதம் எந்தஉருவில் வந்தாலும் அதைஎதிர்ப்பதாகஉறுதியளித்துள்ளார்கள்

இந்தஅறிவிக்கையைகுறித்துவிளக்கியஅதிகாரிகள் தகவல் தொழில்நுட்பசுட்டத்தின் கீழ் எந்தஒருகணினி இணையதளசெய்தியையும் குறிக்கிட்டுஆய்வு செய்யபத்து புலனாய்வு நிறுவனங்களுக்கு இதன்மூலம் அனுமதிகிடைக்கிறதுஎன்றுவிளக்கியிருந்தார்கள் பிரிமியர் பேட்மிண்டன் போட்டிசாம்பியன் பட்டத்தைபெங்களூருராப்டர்ஸ் அணிமுதல் முறையாகவென்றுள்ளது

ஆடவர் ஒற்றையர் போட்டியில் பெங்களூருராப்டரஸ் அணித் தலைவர் கிடாம்பி ஸ்ரீகாந்த்

மகளிர் ஒற்றையர் போட்டியில் இந்தஅணியின் உ திதாங் கும் ஆடவர் இரட்டையர் போட்டியில் பெங்களூருஅணியின் முகமதுஆசான் ஹென்ராசத்யவான் இணையும் வெற்றிபெற்றது